பிரதமர் திரு நரேந்திரமோடி அமைத்துள்ளார்

நாடாளுமன்ற கூட்டம் நடத்துவதற்கு முன்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மத்திய அரசு இன்று கூட்டுகிறது

உயிரிழந்துள்ளனர்

முளைக்காய்ச்சல் நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் இன்று பீகார் செல்கிறார்

இன்று மான்செஸ்டரில் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் வேளாண் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உயர்மட்ட நடவடிக்கைக் குழு ஒன்று அமைக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நித்தி ஆயோக் நிர்வாகக் குழுக் கூட்டத்திற்குப் பிறகு அந்த அமைப்பின் துணைத் தலைவர் திரு ராஜீவ் குமார் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தார் இந்த உயர்மட்டக் குழு விரைவில் அமைக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்குள் அழிக்கையை சுமர்ப்பிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஏதுவாக ஏற்றுமதியில் கவனம் செலுத்தமாறு அனைத்து மாநிலங்களையும் பிரதமர் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார் மழை நீர் சேகரிப்பு

ராஜீவ் குமார் கூறினார் தமிழகத்தின் தண்ணீர் பிரச்சிளைக்கு தீர்வு காண நதிநீர் இணைப்புத் திட்டத்தை காலதாமதமின்றி விரைந்து செயல்படுத்துமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் நேற்று நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் பிரதமரைச் சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு

நாடாளுமன்ற கூட்டம் நடத்துவதற்கு முன்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மத்திய அரசு இன்று கூட்டுகிறது

இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இருஅவைகளும் குமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க ஆளும்கட்சி கேட்டுக்கொள்ளும் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது

இதனையொட்டி அகில இந்திய வானொலியின் செய்தி பிரிவு சிறப்பு விவாதத்தை நடத்துகிறது இதில் நாடாளுமன்றத்தின் முன் உள்ள பிரச்னைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது

இந்திர பிரஸ்தா மற்றும் எஃப்ளம் கோல்டு அலைவரிசைகளிலும் இந்த மேலும் சிறப்பு விவாதம் ஒலிபரப்பாக உள்ளது மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் இன்று நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் நேற்று மும்பையில் தெரிவித்துள்ளார் அம்மாநில ஆஞூன் திரு வித்யாசாகர் ராவ் புதிதாக பங்கேற்கும் அமைச்சர்களுக்கு பதவிபிரமாணம் செய்து வைக்கிறார் இன்று நடைபெறும் அமைச்சரவை விரிவாக்கத்தில் தனது கட்சியை சேர்ந்த திரு அவினாஷ் மகாதேக்கர் இடம்பெறுவார் என்று மத்திய சமூக நீதிக்கான இணையமைச்சர் திரு ராமதாஸ் அதவாலே கூறியுள்ளார் முன்னதாக சிவசேனா கட்சி தலைவா் திரு உத்தவ் தாக்ரே முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிசை சந்தித்து அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து நேற்று முன்தினம் கலந்தாலோசித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவிற்கு சிவசேனா கட்சி தலைவா் திரு உத்தவ் தாக்கரே இன்று செல்கிறார்

இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் ரவுட் ராம் லல்லா கோவிலில் திரு உத்தவ் தாக்கரே வழிபாடு நடத்தவுள்ளதாக தெரிவித்தாா் மேலும் ராமர் ஆலயம் கட்டுவது குறித்து அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் இந்த ஆலயம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் உத்தரபிரதேச முதலமைச்சர் போகி ஆதித்பநாத் தலைமயின்கீழ் கட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரவிருக்கிற சுட்டமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட இருப்பதாகவும் அவர் அப்போது கூறினார் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புள்ளதாக கூறி கோயம்புத்துரைசேர்ந்த மேலும் ஒருவரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது கடந்த புதன்கிழமை நடந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்களும் மின்னனு சாதனங்களும் ஏற்கனவே கைப்பற்றப்பட்டன

விசாரணைக்குபின் ஒருவர் அன்றிரவு கைது செய்யப்பட்டார் அவர் அளித்த தகவலின்படி ஷேக் இதயத்துல்லா என்பவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள சிமி என்ற அமைப்பினருடன் தொடர்பு கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது

சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலைமை மிக மோசமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்ககூடும் என்று தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கரேந்திரகுமார் சிங் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தாா்

மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் இன்று பீகார் செல்கிறார் முசாஃபா்பூர் செல்லும் அவர் மூளைக்காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு செய்கிறார் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லும் அவர் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுவரும் குழந்தைகளை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் முகாபர்பூரில் நடைபெறும் கூட்டத்தில் மத்திய மாநில குகாதாரத்துறை உயர்அதிகாரிகளுடன் மூளைக் காய்ச்சல் நோயை கட்டுப்படுத்துவதற்காள நடவடிக்கைகள் குறித்து கலந்து ஆலோசிக்கிறார் சுகாதாரத்துறை இணையமைச்சா் திரு அஸ்வினி குமாா் சவுபேவும் உடன் செல்கிறாா் இதனிடையே முகாஃபா்பூர் நகருக்கு சென்ற உள்துறை இணையமைச்சா் திரு நித்யானந் ராய் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தாா்

இந்நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஆரம்ப ககாதாரநிலையங்களில் அனைத்து மருத்துவ வசதிகளையும் ஏற்படுத்த டஉள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஆசியாவில் தீவிரவாதம் என்பது மிகப்பெரிய சவாவாக இருக்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார் தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பே வில் நடைபெற்ற ஐந்தாவது ஆசிய மாநாட்டில் பேசிய அவர் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தீவிரவாதத்தை தூண்டுபவர்களை ஒன்றாக பார்க்கமுடியாது என்று கூறினார் தீவிரவாதத்தை ஒழிக்க ஆசிய நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படவேண்டும் என்று தெரிவித்தாா் ச்வதேச தீவிரவாதம் குறித்த மாநாட்டை நடத்த இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கு மற்ற நாடுகள் ஆதரவு தரவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாா் ஆப்கானிஸ்தானில் அமைதியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்த இந்தியா பாடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் உள்ள அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக இந்தியா முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார்